எடப்பாடி பழனிசாமி இன்று திண்டுக்கல் மதுரை மாவட்டங்களில் கோவிட்

இலங்கை நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படவுள்ளன வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காரணமாக தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைந்துள்ளது முதலமைச்சர் திரு

பின்னர் நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கவுள்ளார் பிற்பகல் மதுரை செல்லும் அவர் சீர்மிகு நகரத் திட்டப்பணிகளை ஆய்வு செய்கிறார்

மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்து அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகிறார்

சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இவர்களில் பல தாய்மார்கள் அறுவை சிசிக்சை மூலமாகவும் சிவர் சுகப்பிரசவத்தின் மூலமாகவும் குழந்தைகளை பெற்றெடுத்தாகவும் குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் அவர் கூறினார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது

இதன் காரணமாக காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதால் தருமபுரி மாவட்டத்தில் ஒகேளக்கல் பகுதியில் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது

மேற்குத் தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பெய்து வரும் மழையால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக வைகை ஆற்றில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களால் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித் தரம் மற்றும் கற்றல் திறன் மேம்பட்டுள்ளதாக தருமபுரி மாவட்டம் இலளிகம் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சீனிவாசன் தெரிவித்துள்ளார்

மாலையிலிருந்து முடிவுகள் தெரியவரும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன

இந்த தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் பிரதமர் திரு மஹிந்தா ராஜபக்சே முன்னாள் பிரதமர் திரு ரனில் விக்ரமசிங்கே முன்னாள் அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா ஆகியோர் முக்கியமானவர்கள் ஆவர் வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காரணமாக தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார்

வெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு ஐநா பொதுச் செயலர் திரு அண்டோனியோ குட்டரஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார் வெனானில் வெடிவிபத்து நிகழ்ந்த பகுதியை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இன்று நேரில் பார்வையிடவுள்ளார் ஜம்மு காஷ்மீர் குறித்து கருத்து தெரிவிக்க சீனாவுக்கு எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச துணை நிலை ஆளுநர் திரு

முர்மு தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பஞ்சாபில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் தொடர்பான வழக்குகளை கொலை வழக்காக பதிவு செய்யுமாறு அம்மாநில காவல்துறைக்கு முதலமைச்சர் திரு அம்ரிந்தர் சிங் உத்தரவிட்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் சிதம்பராபுரம் கிராமத்தில் ஒருவருக்கு நோய்த் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அமைச்சர் திரு